எடப்பாடி கே பழனிச்சாமி இன்று வெளியிட்டார்

பி எல் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டியில் அபுதாபுயில் இன்றிரவு நடைபெறும் முதல் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இண்டியன்ஸை எதிர்கொள்கிறது

உள்ளடக்கம் மற்றும் திறன் மேம்பாடு ஆகியவை இக்கல்வி கொள்கையின் குறிக்கோள் என்று எடுத்துரைத்த குடியரசுத்தலைவர் மதிப்பெண்கள் தரவரிசை உள்ளிட்டவற்றிற்கான கூடுதல் முக்கியத்துவம் கல்விக் கொள்கையால் குறைக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார் அதேவேளையில் கற்றறிவதற்கான நடைமுறைகளை ஊக்குவிக்கப்படுவதோடு அறிவுசார் விவாதங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றார் உயர்கல்வி நிறுவனங்கள் திறன் மேம்பாடு புதுமையான கோட்பாடுகள் போன்றவற்றின் மையமாக திகழ வேண்டும் என்று அறிவுறுத்திய குடியரசுத்தலைவர் தேசிய உள்ளுர் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை இவை வழங்குவதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார்

புதிய கல்விக் கொள்கை மாணவர்களின் திறனுக்கேற்ப தொழிற்கல்வி கல்வி அல்லது அவர்களின் திறமைக்கு ஏற்ற கல்வியை தேர்ந்தெடுக்க வகை செய்வதாக குறிப்பிட்டார் இக்கல்விக் கொள்கையை உரிய முறையில் செயல்படுத்தினால் நம் நாட்டின் பழமைவாய்ந்த சீரிய பெருமை மீட்டெடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார் நம் நாட்டை தற்சார்பு நாடாகவும் சமூக பங்களிப்புடன் கூடிய தேசமாகவும் உருவாக்குவதில் புதிய கல்விக் கொள்கை ஒரு புதிய மைல் கல்லை ஏற்படுத்தும் என்றும் சுட்டிக்காட்டினார் இளைஞர்களின் எதிர்காலத்தை வலுப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் இந்தியாவை ஆத்ம நிர்பார் பாரதமாக முன்னெடுத்து செல்ல புதிய கல்விக்கொள்கை ஒரு வரப்பிரசாதமாக திகழும் என்றும் குடியரசுத்தலைவர் கூறினார்

ரமேஷ் பொக்கிரியால் அறிவுசார் வல்லரசாக மேம்படுத்தும் இந்தியாவை வகையில் மாணாக்கரின் படைப்பாற்றல் திறனையும் ஆராய்ச்சிகளையும் ஊக்குவிக்க இப்புதிய தேசிய கல்விக் கொள்கையில் வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக கூறினார்

இம்மாசோதாவை அவையில் தாக்கல் செய்து பேசிய மத்திய நிதியமைச்சா் திருமதி நிர்மலா சீத்தாராமன் இம்மசோதா வா்த்தகர்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் என்றும் கோவிட் சூழலில் தொழில் நிறுவனங்களுக்கும் தனி நபர்களுக்கும் இது ஒரு வரப்பிரசாதமாக அமையும் என்றும் எடுத்துரைத்தாா் தற்போதைய கோவிட் சூழலில் வர்த்தக நெருக்கடியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சுமூகத்தீர்வை ஏற்படுத்தும் என்றும் குறிப்பிட்டார் வர்த்தக வங்கிகளிலிருந்து வாராக்கடன்களை வசூலிக்க வங்கி திவால் சட்டம் பெரிதும் பயனளித்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார்

கடனை திருப்பி செலுத்த முடியாத வங்கிகள் மற்றும் தனிநபருக்கு உரிய கால அவகாசம் வழங்க இம்மசோதா வகை செய்கிறது முன்னதாக இந்த மசோதாவின் மீது பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் திரு விவேக் தாங்க்கா இம்மசோதா பொதுமக்களுக்கு பயன்படும் வகையில் அமைய வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார்

திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர் திரு தினேஷ் திரிவேதி பேசுகையில் விவாதமின்றி அவசரமாக இந்த சட்டம் கொண்டு வரப்பட கூடாது என்று கூறினார் பிஜு ஜனதா தள் சமாஜ்வாடி கட்சி தேசியவாத காங்கிரஸ் ராஷ்டிரிய ஜனதா தள் பிஜேபி அஇஅதிமுக திமுக உள்ளிட்ட கட்சியின் உறுப்பினர்களும் இந்த மசோதா குறித்து தங்களது கருத்துகளை தெரிவித்தனர்

ராணுவ மருத்துவமனைகளில் போதிய மருத்துவ உபகரணங்கள் தயார் நிலையில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார்

போர் நிறுத்த ஒப்பந்த மீறல்களுக்கு இந்தியா சார்பில் தக்க பதிலடி கொடுக்கப்பட்டதாகவும் அவர் எடுத்துரைத்தார்

எடப்பாடி கே பழனிச்சாமி சற்றுமுன் வெளியிட்டார்

புதுமை மற்றும் அறிவின் தலைமையகமாக தமிழகத்தை மாற்ற அரசு நடவடிக்கை எடுத்துவருவதாகவும் அவர் கூறினார்

தமிழ்நாட்டை சா்வதேச தொழில்நுட்ப மையமாக மாற்ற அரசு நடவடிக்கை எடுத்துவருவதாகவும் முதலமைச்சர் எடுத்துரைத்தார்

எடப்பாடி

இம்மாத இறுதியில் கரூர் சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டங்களையும் முதலமைச்சர் நேரடி ஆய்வு செய்கிறார்

திருவாரூர் மாவட்டம் கோவில்வென்னி துணைமின் நிலைய கூடுதல் கட்டிடங்களை இன்று திறந்து வைத்த அவர் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட புதிய வேளாண் மசோதாக்களால் விவசாயிகளுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என்றார் ஒப்பந்த பண்ணைகள் சந்தைப்படுத்துதல் ஒரு பகுதியில் விளையக் கூடிய விளைபொருட்களை எங்கு வேண்டுமானாலும் விற்பனை செய்வது உள்ளிட்டவை தமிழகத்தில் ஏற்கனவே நடைமுறையில் இருப்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார்

க

கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார் வரும் செவ்வாய்கிழமை முதலமைச்சர் தூத்துக்குடி வர உள்ள நிலையில் முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து இன்று ஆய்வு செய்த அவர் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் புற்றுநோய் சிகிச்சைக்கான நவீன கருவியின் செயல்பாட்டை முதலமைச்சர் தொடங்கி வைப்பார் எனக் கூறினார்

அன்பழகன் தெரிவித்துள்ளார் தர்மபுரி மாவட்டம் மொரப்பூர் ஊராட்சி ஒன்றியத்தில் புதிய பால் குளிர்விக்கும் மையத்தை இன்று திறந்து வைத்துப் பேசிய அவர் இந்த மையத்திலிருந்து நேரடியாக சென்னைக்கு பால் அனுப்பும் வகையில் அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார்

சிவசுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து எமது செய்திப்பிரிவிடம் அவர் பேசுகையில்

பி

அபுதாபி ஷேக்சையத் விளையாட்டரங்கில் இன்றிரவு ஏழரை மணிக்கு நடைபெறும் போட்டியில் மூன்று முறை ஐ